நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது

இனி விரிவான செய்திகள் நாட்டின் அடிப்படை மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு அரசு முன்னுிமை அளித்து நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்த தரித நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார்

ஆயூஷ்மாள் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவனர் ஒரு கோடி பயனாளிகள் பயன்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டாா்

நோய் தொற்றுக்கு எதிரான போரில் முன்னணி வீரர்களாக திகழும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்றக் கொள்ள முடியாது என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இந்த கூட்டத்தில் நோய் தோற்று தடுப்பு சிறப்பு அதிகாரிகளுடன் முதலமைச்சர் முக்கிய ஆலோசனை நடத்தவுள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் நோய் தொற்று சிகிச்சைக்காக படுக்கை வசதிகள் அதினிக்கப்பட்டுள்ளதாகக் கூழினார் அனைத்து மாவட்ட தலைம் மருத்துவமனைகள் மற்றும் சுகாதார நிலையங்களில் நோய் தொற்றுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நோய் தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் எந்தவித தொய்வும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் தனியார் ஆய்வகங்களுடன் நோய் தொற்று பரிசோதனைக்காள கட்டணம் தொடர்பாக பேச்சுவார்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் தமிழகத்தில் ஊரடங்கு தளா்விளை அடுத்து சென்ளை செங்கல்பட்டு திருவள்ளுர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவடடங்களைத் தவிர இதர மாவட்டங்களில் இன்று பேருந்து போக்குவரத்து தொடங்கியது இது குறித்து இன்று சென்னையில் செய்தியாளா்களிடம் பேசிய அத்துறைக்காள அனமச்சள் திரு எம் ஆர் விஜயபாஸ்கா் தமிழகத்தில் போக்குவரத்துத் துறைக்கான எட்டு மண்டலங்களில் ஆறு மண்டலத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பேருந்துகள் இயக்கப்பட்டதாகத் தெரிவித்தாா்

போக்குவரத்து துறையில் பணியாற்றும் ஊழியர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யப்படவில்லை என்றும் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்தார்

புத்தில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு பிகராஷ் ஜவடேக்கா் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

இதன் மூலம் சுமார் இரண்டு லட்சம் சிறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயனடையும் என்றும் அவர் குறிப்பிட்டா் சாலையோர வியாபாரிகளுக்கு வங்கிகள் மூலம் பத்தாயிரம் கடனுதவி வழங்கவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில் நிறுவனங்களின் நிதி வரையறையும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது

மத்திய அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கைகளின் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் தெரிவித்தாா்

தமிழகத்திற்குள் நான்கு வழித்தடங்களில் எட்டு சிறப்பு ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படுகின்றள

இதனிடையே நோய் தொற்று மற்றும் ஊரடங்கு காரணமாக பல்வேறு மாநிலங்களில் சிக்கியுள்ள இடம்பெயர்ந்த தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அழழத்துச் செல்வதற்காக ஷ்ராமிக் சிறப்பு ரயில்களும் இயக்கப்படுவதாக ரயில்வே கூறியுள்ளது

ஆந்திரபிரதேசம் குஜாத் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேஷ் மணிப்பூர் மேனலயா மற்றம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலிருந்து உறுப்பினா்கள் தோ்ந்தெடுக்கப்பட உள்ளனா்

இன்று புதுதில்லியில் காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் முடிதிருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் திறக்கப்படுவதாகக் கூழினார் ஆட்டோக்களில் பயணம் செய்யும் நபர்களின் எண்னிக்கை தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் திரு கெஜ்ரிவால் குறிப்பிட்டா்

இதனிடையே தெனகிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த னாற்றழுத்த தாழ்வுப்பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது இது நாளை புயலாக வலுவளடந்து இன்று மாலை அல்லது இரவுக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து புயலாக மாறி மேற்கு கடற்கரையையொட்டிய வடக்கு திசையில் நகரக்கூடும் வடக்கு மகாராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத்துக்கு இடையே கரையைக் கடக்கும் இது என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார்